திருநரேந்திரமோடிநாளைதொடங்கிவைக்கிறார் அஇஅதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராகதிருளடப்பாடிபழனிசாமிஅறிவிக்கப்பட்டுள்ளார்

கூறியுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணி இன்றுகொல்கத்தாஅணியைஎதிர்கொள்கிறது

இன்று புதுதில்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்றஅமைச்சரவைக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியதகவல் ஒலிபரப்புத் துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவ்டேகர் இதனைத் தெரிவித்தார் பொதுமற்றும் பணியிடங்களில் முகக்கவசம் அணிவது தனிநபர் இடைவெளியைபின்பற்றுவது கை சுத்தம் பராமரிப்பதுபோன்றவற்றைகடைபிடிக்கப்படுவதைவலியுறுத்தும் வகையில் இயக்கம் இந்த நடத்தப்படுவதாககூறினார்

இயற்கைஎரிவாயு வர்த்தகசீர்திருத்ததிட்டத்திற்குஅமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக இந்தசெய்தியாளர் சந்திப்பின் போதபெட்ரோலியத் துறைஅமைச்சர் திருதர்மேந்திரபிரதாள் கூறினார்

இன்றசென்னையில் அக்கட்சியின் தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் இதற்கானஅறிவிப்பைவெளியிட்டார்

ஜெயலலிதாநினைவிடங்களுக்குசென்றுமலர் தாவிமரியாதைசெலுத்தினர் இந்தநிகழ்ச்சிகளில் மாநிலஅமைச்சர்களும் பங்கேற்றனர் தொடர்ந்துசற்றுமுன் முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி துணைமுதலமைச்சர் இதனைத் திரு இ பன்னீர்செல்வத்தைஅவரது இல்லத்தில் சந்தித்துப் பேசினார்

ளமதுசெய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

ஐம்மு கஷ்மீர் பஞ்சாயத்துதலைவர்கள் மற்றும் விவசாயபிரதிநிதிகளுடன் காணொலிக் காட்சிவாயிலாகஉரையாற்றுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

வேளாண் துறையின் வளர்ச்சிக்காகநிறைவேற்றப்பட்டதிட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார் ரத்துவிவகாரத்தில் அகில இந்தியதொழில்நுட்பக் அரியர் தேர்வு கல்விகுழுமத்தின் விதிகளுக்குமுரணானநிலைப்பாட்டைஎடுக்கமுடியாதுஎன்றுசென்னைஉயர்நீதிமன்றம் கூறியுள்ளது

வங்கக் கடலில் நாளைமறுநாள் காற்றழுத்ததாழ்வுப் பகுதிஉருவாகஉள்ளதாகவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது

உள்மாவட்டங்களுக்குஉட்பட்டஒருசிலபகுதிகளில் லேசானமழைபயயக்கூடும் என்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது

ஆழ்கடல் பகுதியில் இருக்கும் மீனவர்கள் நாளைக்குள் கரைதிரும்புமாறுஅறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

அப்பகுதிக்கானகுடிநீர் திட்டத்தையும் அவர் தொடங்கிவைத்தார் துாத்துக்குடிமாவட்டத்தில் விவசாயத்திற்குதேவையான யூரியாபோதியஅளவில் கிடைக்கும் என்றுவேளாண்மை இணை இயக்குநர் திருமுகைதீன் கூறியுள்ளார்

அபுதாபியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரைமணிக்குதொடங்குகிறது ஆஸ்திரேலியாவுக்குஎதிரானகிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்தியஅணிஅடுத்தவாரம் அறிவிக்கப்படவுள்ளது

முதலாவதுடெஸ்ட் போட்டிஅடிலெய்டில் பகல் இரவு ஆட்டமாகதொடங்கும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்தியஅணிவீரர்களுக்கானபயிற்சிதொடர்பாகமத்தியவிளையாட்டுத் துறைஅமைச்சர் திருகிரண் ரிஜிஜூ இன்றுஆய்வு மேற்கொண்டார்